நாட்டின் மூத்த தொழிலதிபர்கள் புது யுகத் தொழில் முனைவோருக்கு வழிகாட்டும் ஆசான்களாகத் திகழ வேண்டுமென மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறி உள்ளார் ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிலுவைகளை வழங்க மத்திய அரசே கடன் திரட்ட வேண்டுமெனக் கோரி புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதி உள்ளார்

அமெரிக்க இந்திய வாரம் புதிய சவால்களை கையாளுதல் என்ற தலைப்பிலான இம்மாநாட்டில் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி ஃபின்டெக் தொழில்நுட்பம் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் உலக அளவிலான பொருள் விநியோகச் சங்கிலியில் இந்தியாவின் நிலை குறித்தும் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது

வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொழில் வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் ஏற்கனவெ இம்மாநாட்டில் பேசி உள்ளனர் உயர்நிலை தொழில் அதிபர்கள் அரசு அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர்

டுவிட்டர் மோடி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட இணையதளத்துடன் இணைக்கப்பட்ட டுவிட்டர் பக்கத்திற்குள் வெளிநபர்கள் அத்துமீறி நுழைந்து விட்ட போதிலும் பின்னர் இது சரி செய்யப் பட்டுவிட்டதாக டுவிட்டர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நிலவரங்களை தாங்கள் தீவிரமாக விசாரித்து வருவதாக டுவிட்டர் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்

பொருளாதார வளர்ச்சி மத்திய மாநில அரசுகளின் வரி வசூல் ஜிஎஸ்டி இழப்பீடு வருவாய்ப் பற்றாக்குறை மானியம் மற்றும் நிதி உறுதிப்பாடு குறித்து இறுதி விவாதங்கள் இக்கூட்டத்தில் இடம் பெறும் கோயல் நாட்டின் மூத்த தொழிலதிபர்கள் புது யுகத் தொழில் முனைவோருக்கு வழிகாட்டும் ஆசான்களாகத் திகழ வேண்டுமென மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறி உள்ளார் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்தியாவின் எதிர்கால தொழில் குழுமத்தை தொடக்குவோம் என்ற தலைப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சர்வதேச பொருள் விநியோகச் சங்கிலியில் பெரிய அளவில் பங்களிக்க இந்தியாவை தயார்படுத்துவதற்கு புது யுக சிந்தனைகள் உதவும் என்றும் நாட்டின் விதியைத் திருத்தி அதிர்ஷ்டத்தைக் கொண்டு வரும் திறமை புதுயுகத் தொழில் முனைவோருக்கே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் புதுயுகத் தொழில்களை ஊக்குவிக்க ஒத்த கருத்துள்ள நாடுகளுடன் இணைந்து நம்பகமான தளம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் ரயில்வே ரயில்வே துறையின் சரக்கு மற்றும் பார்சல் சேவைகளை கூட்டாண்மை மூலம் மேலும் வலுப்படுத்துவது குறித்து ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று நாட்டின் முன்னணி கூரியர் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார்

நாராயணசாமி கடிதம் மத்திய அரசு வெளிச் சந்தையில் இருந்தோ அல்லது ரிசர்வ் வங்கியிடம் இருந்தோ கடன் வாங்கி ஏற்கனவே உறுதியளித்தபடி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டை வழங்க வேண்டுமென புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி வலியுறுத்தி உள்ளார் இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் கடிதம் எழுதி உள்ளார் ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிலுவைகளை மாநில அரசுகளுக்கு வழங்குவது மத்திய அரசின் பொறுப்பாக உள்ள நிலையில் வெளியில் கடன் திரட்டிக் கொள்ளுமாறு மத்திய அரசு மாநிலங்களுக்கு அறிவுறுத்துவதால் மாநில அரசுகளின் நிதிச் சுமை அதிகரிக்கும் என்றும் நிதிப் பொறுப்பு மற்றும் பட்ஜெட் நிர்வாகம் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களே கடன் திரட்டிக் கொள்ளலாம் என்ற மத்திய அரசின் யோசனையை எதிர்கட்சிகளால் ஆளப்படும் பெரும்பாலான மாநிலங்கள் நிராகரித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டி மத்திய அரசே கடன் திரட்டிக் கொடுப்பதில் பல அனுகூலங்கள் இருப்பதால் எதிர்கட்சிகளால் ஆளப்படும் இதர மாநிலங்களுடன் புதுச்சேரியும் இணைந்து கொள்வதாகத் தெரிவித்துள்ளார் நாராயணசாமி புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் சட்டசபையில் உள்ள முதலமைச்சர் அலுவலத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் வளர்ச்சித் துறை ஆணையர் சுகாதாரத் துறைச் செயலர் முதலமைச்சரின் செயலர் சுகாதாரத் துறை இயக்குனர் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் வீடு வீடாகச் சென்று கொரோனா அறிகுறிகள் உள்ளவர்களை கண்டறியும் பணியில் ஈடுபடும் தன்னார்வலர்களுக்கு உதவும் வகையில் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கருவிகளை கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து அறிவிப்பு ஒன்றையும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார்

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் நீதி மய்யத்தின் புதுச்சேரி மாநிலத் தலைவருமான எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் இன்று கொரோனா தொற்றினால் காலமானார்

மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ள நிபுணர் குழுவின் அறிவுரைப் படி மாநில சுகாதாரத் துறை செயல்படவில்லை என்றும் பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைந்து உயிரிழப்பு விகிதம் அதிகரித்து விட்டதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டினர்

திமுக திமுக பொதுச் செயலராக திரு துரைமுருகன் பொருளாளராக திரு டிஆர் பாலு ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப் படுகிறார்கள் இப்பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்று மாலையுடன் முடிவடைந்த நிலையில் இவர்களைத் தவிர வேறு எவரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை

நாட்டின் மூத்த தொழிலதிபர்கள் புது யுகத் தொழில் முனைவோருக்கு வழிகாட்டும் ஆசான்களாகத் திகழ வேண்டுமென மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறி உள்ளார் ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிலுவைகளை வழங்க மத்திய அரசே கடன் திரட்ட வேண்டுமெனக் கோரி புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதி உள்ளார்